ரூபாய் நிதி வழங்க இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் கூறியுள்ளார்

ஏற்றுமதி வாய்ப்பு உள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சா் திரு கிரிாஜ் சிங் தெரிவித்துள்ளாா்

காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா்

இந்த கூட்டம் சென்னை ஒமந்துரார் அரசின் தோட்ட வளாகத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெறும் என சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன் தெரிவித்துள்ளார் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் தொடக்க நாளில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதி அடிப்படையில் மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவருக்கு அரசு அல்லது அரசு நிறுவனங்களில் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தாக்குதலில் பாதிப்படைந்த விசை படகிற்கு உரிய பணி நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் மேலும் இதபோன்ற தாக்குதலில் ஈடபட்டு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் இலங்கை கடற்படையின் செயலுக்கும் அவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற சும்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மத்திய அரசுடன் தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதுடன் இச்சம்பவம் குறித்து இந்திய துதரகம் மூலமாக உரிய விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் நான்கு பேர் மீது தாக்குதல் நடத்தி அவர்களது உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படை நடவடிக்கைக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகு மீதான இலங்கை கடற்படை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்

இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் இலங்கை சென்ற வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெயசங்கரிடம் தமிழக மீனவர்களின் உயிருக்கும் உடனமக்கும் பாதிப்பு ஏற்படாது என உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கு மாறாக தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் மீனவர்களின் உரிமை மற்றும் உடைமைகளை பாதுகாக்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் எனவும் திரு முத்தரசன் கேட்டுக்கொண்டுள்ளார் சட்டம் ஓழுங்கை சிறப்பாக பராமரிப்பதில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியதற்காக மத்திய அரசின் விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினா் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக அவர் கூறினார் நீர் மேலாண்மையில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டா் இதபோன்ற சாதனைகளை படைத்தபோதிலும் அரசுக்கு எதிராக திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்சாட்டினார்

மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் நாளை டாக்டர் விஜயபாஸ்கர் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார்

ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிதி கிடைக்கப்பெற்றதும் பள்ளிகளில் கூடுதலாக இரண்டு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு கழிப்பறைகள் தூய்மையாக பராமரிக்கப்படும் என்றார் அரசுப் பள்ளிகளில் இந்த ஆண்டு மானவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் தேவையான ஆசிரியர் பணியிடங்களும் படிப்படியாக பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தேர்வுக்கான அட்டவணை இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் இனி மைக்ரோ ஏடிளம் மூலமாக வழங்கப்படும் எனகூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் அவங்கார மீன் வளர்ப்பு மற்றம் கடல்பாசி திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் கோடி ருபாய் அளவுக்கு ஏற்றுமதி வாய்ப்பு உள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்ச் திரு கிரிராஜ் சிப் தெிவித்துள்ளார்

ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக அவர் கூறினார் மீன் வகைகள் மற்றம் கடல்வாழ் உயிரினங்களின் ஆழ்கடல் ஆராய்ச்சியை ஊக்குவிப்பதால் மீனவ மகளிருக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் முதல் விற்பனை மற்றும் ஏற்றுமதி வரையிலான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கச் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் நலன் கருதி கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் துரம் வரை கடலில் மீன் வளர்ப்புக்கான கூண்டு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு கிராஜ்சிங் தெரிவித்தார்

மீன்வளர்ப்பு தொழில்களில் பெண்கள் அதிகளவில் ஈடுபட வேண்டும் எனவும் திரு ஜெயக்குமார் கேட்டுக்கொண்டார் மருத்துவப் படிப்பில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவது நீட் தேர்வின் தகுதியை நீர்த்துப்போக செய்யும் என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

இதையடுத்து புதுச்சேரி மாணவியின் மனு குறித்து நான்கு வாரங்களுக்கு முடிவெடுத்து பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் தமிழகத்தில் பள்ளிக்கூடங்களை திறப்பது குறித்து மாநில அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் இதில் எவ்வித அழுத்தமும் இன்றி சுதந்திரமாக முடிவெடுக்க அரசை அனுமதிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது

சீரம் நிறுவனத்தின் மஞ்சரி வளாகத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தடுப்பூசி தயாரிக்கும் பிரிவுக்கோ அல்லது தடுப்பூசி சேமித்து வைத்திருக்கும் இடத்திற்கோ எந்த பாதிப்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் தைப்பூச திருவிழா நாளை னொடியேற்றத்துடன் தொடங்குகிறது